வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது

காவலை தில்லி நீதிமன்றம் நீட்டித்துள்ளது

வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது

நாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் ஐந்தாவது நாளாக இன்றும் அலுவல்கள் ஏதமின்றி ஒத்திவைக்கப்பட்டன

வென்றுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணையில் குறிப்பிட்டுள்ளவாறும் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் ஆறுவார காலத்திற்குள் மத்திய அரசு அமைக்க வேண்டும் என தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மேல்நடவடிக்கை பற்றி விவாதிக்க மத்திய நீர்வளத்துறை செயலாளர் திரு உபேந்திர பிரசாத் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நான்கு மாநில தலைமைச் செயலாளர்களும் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பொதுப் பணித்துறை முதன்மை செயலாளர் திரு எஸ் கே பிரபாகர் காவிரி தொழில்நுட்ப குழும தலைவர் திரு ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காவிரி நடுவர்மன்ற ஆணைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு அனைத்து அதிகாரங்களும் கொண்டதாக இந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் என்றும் இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது கென்யா நாட்டின் நரோக் மாநில ஆளுநர் திரு சாமுவேல் கே டுனாய் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்தார் தமிழகத்தில் முதலீடு செய்வது குறித்து இந்த சந்திப்பின் போது ஆவோசனை நடத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு க சண்முகம் தொழில்துறை சிறப்பு செயலாளர் திரு எம் எஸ் சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நூலகத் துறையின் செயல் திட்டங்களை விவரித்தார்

ஏற்கனவே அவருக்கு அளிக்கப்பட்ட சிபிஐ காவல் காலம் இன்று நிறைவடைந்ததால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் அவரை மேலும் ஆறு நாள் தங்கள் காவலில் விசாரணை நடத்த அனுமதி அளிக்குமாறு சீபிஐ கோரியது

இது தொடர்பான இருதரப்பு வாதங்களை கேட்ட சிபிஐ நீதிமன்ற நீதிபதி திரு நடராஜன் இதற்கான அறிவிப்பை இன்று வெளியிட்டார்

இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் இயங்கி வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி திரு மகாதேவன் எட்டு மாதங்கள் ஆகியும் ஒரு உத்தரவை கூட அரசு செயல்படுத்தாததற்கு கண்டனம் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு சுற்றுலா இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா இதனைத் தொடங்கிவைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்

தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் அவர்களது விருப்பத்தின் பேரில் மரணிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரனை செய்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பினை இன்று வழங்கியுள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசத்தை நிறுத்துவதற்கான நெறிமுறைகள் இந்த தீர்ப்பில் இடம் பெற்றுள்ளன இப்பிரச்சினை தொடர்பாக சுட்டம் இயற்றப்படும் வரை இந்த நெறிமுறைகள் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் அலுவல் ஏதமின்றி ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக உறுப்பினர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களவைத் தலைவர் இருக்கை முன் நின்று முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவை நடவடிக்கைகளை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியும் அஇஅதிமுக திமுக கட்சிகளும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் முதலில் பிற்பகல் இரண்டரை மணிவரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டது இது குறித்து கருத்து தெரிவித்த குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு ஒருவார காலம் வீணாக கழிந்துவிட்டது என்றும் இது மிகவும் சோகமானது என்றும் கூறினார் மக்களவை ஒருவார காலமாக முடங்கியிருப்பதைத் தவிர்க்க தம்மால் இயன்ற முயற்சிகளை செய்திருப்பதாக மக்களவைத் தலைவர் தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் தொடர்ந்து ஏற்படும் தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் ஒருமுறை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் புதுதில்லியில் நாளை தொடங்கவிருக்கும் தேசிய சட்டம் இயற்றுவோர் மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் விவரிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களைத் தெரிவித்தார் மத்திய அமைச்சர்களாக இருந்த திரு அசோக் கஜபதி ராஜு திரு ஒய் எஸ் சவுத்ரி ஆகியோரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டார் விமானப் போக்குவரத்து அமைச்சகத்தின் பொறுப்பை பிரதமர் கவனிப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திரிபுரா மாநிலத்தின் பத்தாவது முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிப்ளவ் குமார் தேவ் இன்று பதவியேற்றுக்கொண்டார் அகர்தலாவில் உள்ள அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் திடலில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு மாநில ஆளுநர் திரு ததகதா ராய் பதவிப்பிரமாணம் செய்துவைத்தார் துணை முதலமைச்சராக திரு ஜிஷ்ணு தேவ் பர்மன் பதவியேற்றுக் கொண்டார்

இந்த விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் எதிர்க்கட்சிகள் தங்களின் அனுபவங்களை புதிய அமைச்ரவையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் மாநில மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் புதிய அரசு நிறைவேற்றும் என்று அவர் உறுதியளித்தார் மாவட்டச்செய்திகள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இன்று மகளிருக்கான வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது

கன்னியாகுமரி மாவட்டம் பொது விநியோகத் திட்ட குறைபாடுகளை சரிசெய்ய அகஸ்தீஸ்வரம் தோவாளை கல்குளம் விளவங்கோடு வட்டங்களில் நாளை சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன

முதல் கால்பகுதி நேரத்திலேயே குர்ஜித் கவுரும் தீபிகாவும் தலா ஒரு கோல் போட்டு இந்திய அணியை ஆதிக்க நிலைக்கு கொண்டு சென்றனர்

ஐந்தாவது மற்றும் இறுதிப்போட்டி நாளை மறுநாள் நடைபெறும் மலேஷியாவின் இப்போ நகரில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கிப் போட்டிகளின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா போராடி தோற்றது